இரண்டாவது கட்ட பயணமாக உகாண்டா சென்றடைந்தார் அங்கு அவருக்கு பாரம்பரிய முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது

கும்பலாக சேர்ந்து வன்முறை தாக்குதல்கள் நடத்தப்படுவதைத் தடுக்க தேவைப்படும் பட்சத்தில் மத்திய அரசு புதிய சுட்டத்தை கொண்டு வரும் என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

தீவிரவாதிகள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்

சேர்ந்த காவலர் ஒருவர் வீரமரணமடைந்தார் இனி விரிவான செய்திகள் ருவாண்டாவில் தனது சுற்றுப் பயணத்தை முடித்துக் கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி உகாண்டா சென்றடைந்தார் அங்கு அவருக்கு பாரம்பரிய முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் அந்நாட்டு அதிபர் திரு யோவேரி முசேவேளியை சந்தித்து பிரதமர் ஆலோசளை நடத்துகிறார் பிரதமரின் இந்த சந்திப்புக்குப் பிள்ளர் இவ்விருநாடுகளுக்கு இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவுள்ளன அந்நாட்டு நாடாளுமன்றத்திலும் பிரதமர் திரு நரேந்திரமோடி முக்கிய உரையாற்றவுள்ளார்

பின்னர்

ருவாண்டா அதிபர் திரு பால் ககாமே வுடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டில் இந்திய துதரகம் விரைவில் அமைக்கப்படும் என்றும் பல்வேறு பொருளாதார ஒத்துழைப்புத் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பிரகமர் பேசிய க்காமே திரு திரு நரேந்திர மோடி யின் வருகையால் இவ்விரு நாடுகளிடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாகக் கூறினார் தென்னாப்பிரிக்காவின் பத்தாவது பிரிக்ஸ் மாநாடு நடைபெறவுள்ளதையொட்டி அந்நகரில் முன்னேற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ள ஐந்து நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்கின்றனர் இந்த உச்சிமாநாட்டின் இடையே சீன அதிபர் திரு ஜி ஜின் பிங் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமீர் புட்டின் மற்றும் தென்னாப்பிரிக்க அதிபர் திரு ராமபூசா ஆகிய தலைவர்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார் இதனிடையே அகில இந்திய வானொலிக்கு பிரத்யேக பேட்டியளித்த தென்னாப்பிரிக்காவிற்கான இந்திய தூதர் செல்வி ருச்சிரா காம்போஜ் இந்த உச்சிமாநாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் இந்த மாநாட்டின் மூலம் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளிடையேயான உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்றும் தெரிவித்தார் இம்மாநாட்டில் சர்வதேச அமைதி பாதுகாப்பு நோய் தடுப்பு அனைவரையும் உள்ளிட்டக்கிய வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக கூறினார் பிரிக்ஸ் அமைப்பு உருவாக்கப்பட்டு பத்தாண்டுகள் நிறைவடைந்த நிலையில் உறுப்பு நாடுகளின் நிதித் தேவைகளுக்கு உதவிடும் உ வகையில் பல்வேறு நடவடிக்கைள் மேற்கொள்ளப்பட்டதாக ச செல்வி ருச்சிரா தெரிவித்தார் கும்பவாக சேர்ந்து நடத்தப்படும் வன்முறை தாக்குதல் சும்பவங்களை தடுக்க தேவைப்பட்டால் உரிய சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரும் என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று கேள்வி நேரத்திற்குப் பிறகு இதுதொடர்பாக நடைபெற்ற விவாதத்தின்போது பதிலளித்துப் பேசிய அமைச்சர் கும்பவாக சேர்ந்து நடத்தப்படும் வன்முறை தாக்குதல் சம்பவங்களின் பின்னணியில் இருக்கும் நபர்களுக்கு எதிராக அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார் இத்தகைய வன்முறை தாக்குதல் சம்பவங்களை களைவதற்கு உரிய நடைமுறைகளை உருவாக்க உயர்மட்ட குழுவை அமைக்க மத்திய முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார் இந்த உயர்மட்ட குழு அளிக்கும் பரிந்துரைகளை உள்துறை அமைச்சர் தலைமையிலாள அமைச்சரவை குழு பரிசீலனை செய்து உரிய முடிவுகளை மேற்கொள்ளும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் முன்னதாக இப்பிரச்சனை குறித்து பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் திரு குதிப் பந்தோபாத்தியாய் நாட்டில் இது போன்ற தாக்குதல் சம்பவங்கள் மூலம் அசாதாரண கம்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றச் செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் நடந்த வன்முறை தாக்குதல் சம்பவம் குறித்து தற்போது பதவியில் உள்ள உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மக்களவை காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜூன கார்கே கோரிக்கை விடுத்தார் நாட்டில் இதபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது அபாயகரமானது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு முகமது சலிம் தெரிவித்தார்

பிரான்சிடம் இருந்து ரஃபேல் போர் விமானங்கள் கொள்முதல் ஒப்பந்தம் குறித்து காங்கிரஸ் கட்சி குழப்பம் விளைவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அருண்ஜேட்லி குற்றம் சாட்டியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில் முந்தைய ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி அரசு எந்த சூழ்நிலையிலும் இந்த போர் விமானங்களின் விலைகளை தெரிவிக்க முன்வரவில்லை என்று கூறியுள்ளார் சுற்றுச் சூழலை பராமரிக்கும் வகையில் வன வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் புத்தில்லியில் இன்று இந்திய வன பணி அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய அவர் நாட்டின் வளர்ச்சிக்கு வளங்களின் பயன்பாடுகள் அமையும் வகையில் அதிகாரிகள் செயலாற்ற வேண்டும் என்று தெரிவித்தார் வன பாதுகாப்பில் உள்ள பிரச்சனைகளில் அதிகாரிகள் கவனமுடன் செயல்பட வேண்டும் என்று குடியரகத் துணைத் தலைவர் கேட்டுக் கொண்டார் வளம் மற்றும் சுற்றுச் சூழல் பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்தும்போது அப்பகுதியில் வசிக்கும் மக்களை ஈடுபடுத்துவதன் மூலம் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க முடியும் என்றும் திரு வெங்கப்யா நாயுடு தெரிவித்தார் உத்தரப் பிரதேச மாநிலம் கௌதம் புத்தா நகர் மாவட்டத்தின் நொய்டா பகுதியில் பங்களாதேஷில் இருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவிய இரண்டு தீவிரவாதிகள் இன்று கைது செய்யப்பட்டனர் இந்த இரண்டு தீவிரவாதிகளும் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் என்றும் ஜமாத் உல் முஜாஹிதீன் தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன காசியாபாத் மற்றும் கௌதம் புத்தா நகர் மாவட்டங்களில் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த இவர்கள் உள்ளூர் காவல்துறையினரின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டதையடுத்து மூன்று மாதங்களுக்கு முன்பு பங்களாதேஷிற்கு திரும்பி சென்றதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தீவிரவாத தடுப்புப் படையினரும் உத்தரப் பிரதேச மாநில காவல்துறையினரும் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக எமது லக்னோ செய்தியாளர் தெரிவிக்கிறார் அவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகர் அருகே பட்மலூ பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் படுகாயமடைந்த பாதுகாப்புப் படை வீரர் சிகிச்சை பலனின்றி வீரமரணமடைந்தார் காயமடைந்த மற்றொரு வீரர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அப்பகுதியில் பாதுகாப்புப் பணியில் ஈடுபட்டிருந்த மத்திய ரிசர்வ் காவல்படையை சேர்ந்த காவலர்கள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அவர்கள் காயமடைந்ததாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்தத் தாக்குதல் சும்பவத்திற்கு ஹிஸ்புல் முஜாஹீதின் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது விவசாயிகள் தங்களது விளை பொருட்களுக்கு மின்னணு சந்தை வாயிலாக நேரடி விற்பனையின் மூலம் விலை பெறவும் இலாபம் ஈட்டும் வகையிலும் மத்திய அரசு மின்னனு சந்தை முறையை சரிபான உருவாக்கியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் தெரிவித்துள்ளார் டுவிட்டர் செய்தியில் இந்த மின்னணு சந்தை மூலம் இடைத் தரகர்களின் அவர் வெளியிட்டுள்ள குறுக்கீடுகள் முற்றிலும் அகற்றப்படும் என்றும் கூறியுள்ளார் இந்த மின்னணு சந்தை முறையில் அதிக எண்ணிக்கையிலான கிராமப்புற சந்தைகளும் இணைக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் வேளாண் துறையில் மின்னனு தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பது மூவம் விவசாயத்தில் நவீன மாற்றங்களை உருவாக்க முடியும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சுவிஸ் வங்கிகளில் ஐம்பது சதவீத இந்தியர்கள் வைப்புத்தொகை வைத்துள்ளதாக அண்மையில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்திருந்த கருத்துக்கு மத்திய நிதியமைச்சர் திரு பியூஷ் கோயல் கண்டனம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய திரு பியூஷ் கோயல் பிரச்சனையின் தீவிரத்தை உணராமல் திரு ராகுல்காந்தி உண்மைக்கு புறம்பான தகவல்களை தெரிவித்து வருவதாக குற்றம் சாட்டனார்

காங்கிரஸ் கட்சித் தலைவர்கள் தெரிவித்து வரும் இதபோன்ற தவறான கருத்துக்கள் மூலம் சர்வதேச நாடுகளின் மத்தியில் இந்தியாவின் மதிப்பு பாதிக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார் நாட்டின் மனித வளர்ச்சி குறியீடு மேம்பட வேண்டியதள் முக்கியத்துவம் குறித்து நித்தி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி திரு அமிதாப்காந்த் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய சவால்கள் இருப்பதாக தெரிவித்தார் உணவுப் பொருட்கள் வீணாவதை தடுக்க வேண்டியன்தன் அவசியம் குறித்து அவர் வலியுறத்தினார் நாட்டில் உள்ள அனைவருக்கும் ஊட்டச்சத்து உணவு அளிப்பது சவாவான செயல் என்று குறிப்பிட்ட திரு அமிதாப்காந்த் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து இல்லாத சூழல் குறித்து கவலை தெரிவித்தார் நாட்டில் உள்ள பின்தங்கிய மாவட்டங்களின் வளர்ச்சிக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் தரமான கல்வி வழங்குவதற்கு உகந்த வகையில் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் என்றும் ஆரம்ப பள்ளிகளின் நிலைகள் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் திரு அமிதாப்காந்த் தெரிவித்துள்ளார்

இன்று நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் இந்தியா சுவிட்சர்லாந்தை எதிர்கொள்கிறது

முன்னாள் வில்வித்தை வீரர் திரு அசோக் சோரனுக்கு ஐந்து லட்சும் ரூபாய் நிதியுதவி அளிக்க மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் ஒப்புதல் அளித்துள்ளார்